நூல்கள் நாட்டுடமையாக்கப்படும் என்று அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியிருக்கிறார்

உலகக்கோப்பை கால்பந்துப்போட்டி இன்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தொடங்குகிறது

சத்தீஷ்கர் மாநிலம் பிலாயில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இதற்கான பலகையை அவர் திறந்து வைக்கிறார் விரிவாக்கப்பட்ட பிலாய் உருக்கு ஆலையையும் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் உற்பத்தித் திறனை அதிகரிக்கும் வகையில் நவீனமயமாக்கப்பட்ட ஆலையையும் திறந்து வைக்கிறார் ஐ ஐ டி பிலாய்க்கு நிரந்தர வளாகம் ஒன்றை கட்டுவதற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவிருப்பதாக மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜகதாவ்பூர் ராய்ப்பூர் இடையே விமான சேவையையும் தொடங்கிவைக்கவுள்ள பிரதமர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவுள்ளார் ஏர்செல் மேக்ஸில் சுட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திருகார்த்தி சிதம்பரம் மீது தில்லி நீதிமன்றத்தில் நேற்று அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தது

காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று தில்லியில் நடைபெற்ற இப்தார் நோன்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு அமீத் அன்சாரி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி திமுக மாநிலங்களவைக்குழுத் தலைவர் திருமதி கனிமொழி ஐக்கிய ஜனதா தள் அதிருப்திப்பிரிவு தலைவர் திரு சரத் யாதவ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் தமிழக சட்டப்பேரவைத் தலைவரால் தகுதிநீக்கம் செய்யப்பட்ட திரு

இன்று பிற்பகல் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பேனர்ஜி நீதிபதி சுந்தர் ஆகியோர் அடங்கிய முதல் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்குமென்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் திரு

தனபால் தகுதிநீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தார்

பின்னர் இந்த வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் முடிந்தநிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்படவுள்ளது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவது குறித்து முறையான அரசாணை வெளியிட கொள்கை முடிவு எடுக்கும்படி மாநில அரசை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் செல்வம் பஷீர் அகமது ஆகியோர் அடங்கிய அர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வபாண்டியன் ஆலையை மூட அரசு பிறப்பித்த அரசாணையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஆலைக்கு குடிநீர் மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆலையின் விரிவாக்க திட்டங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி மறுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாநில அரசின் இந்த நடவடிக்கை திருப்திகரமாக இல்லை என்றும் கொள்கை முடிவு எடுத்து ஆலையை மூடுவது குறித்து முறையாள உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டனர்

எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி தமிழ்க்குடிமகன் பொன்சவுரிராஜன் ஆகியோரது நூல்கள் நாட்டுடமையாக்கப்படும் என்று தமிழ்வளாக்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் சுட்டப்பேரவையில் நேற்று தமது துறையின் மானியக்கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்துப்பேசியபோது இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார்

நீட் தேர்வில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்ட கேள்விகளுக்கு கருணை மதிப்பெண் வழங்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி கே ரங்கராஜன் தாக்கல் செய்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதிகள் செல்வம் பஷீர் அகமது ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது

ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசு பேச்சு நடத்த முன்வர வேண்டுமென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியிருக்கிறார் தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்னையில் இருமாநில அரசுகளும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ள வேண்டுமென்றார் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தருமபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலைப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்புடன் நில அளவிடும் பணியில் நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டனர் முன்னதாக அரசு சார்பில் நடத்தப்பட்ட கருத்துக்கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பசுமைச்சாலையை அமைக்க வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர் பாள் எண்ணுடள் சரக்கு மற்றும் சேவை வரி மின்னனு ரசீது ஆகியவற்றை இணைத்து பரிவர்த்தனை செய்வதன் மூலம் வியாபாரிகளுக்கு வரிச்சுமை இருக்கூது என்று வருமான வரித்துறையின் கூடுதல் ஆணையர் திரு லட்சுமிநாராயணன் கூறியுள்ளார்

அணு அயுதங்களை அழிப்பதாக வடகொரியா உறுதியளித்துள்ளதால் அந்நாட்டின் மீதான பொருளாதார் தடைகளை விலக்குவது குறித்து ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் முடிவெடுக்க வேண்டுமென்று ரஷ்யா கேட்டுக் கொண்டுள்ளது பலத்த மழழ காரணமாக அஸ்ஸாம் மணிப்பூர் மிசோராம் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் ஆயிரக்கணக்காணோர் வீடுகளை இழந்துள்ளனர் அன்நாத் யாத்திரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஜம்மு கஷ்மீர் மாநில ஆளுநர் திரு என் என் ஓரா அமர்நாத் கோவில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கோவை மாநகராட்சியில் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு எடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு விஜயகார்த்திகேயன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் விளையாட்டுச் செய்திகள் உலகமே ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் உலகக்கோப்பை கால்பந்தப்போட்டி இன்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தொடங்குகிறது

இந்தியா ஆப்கானிஸ்தான் அளிகள் மோதும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களுருவில் தொடங்குகிறது சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்ட் போட்டியில் ஆப்காளிஸ்தான் பங்கேற்பது இதுவே முதல்முறையாகும் இந்தப்போட்டியை ஆப்கானிஸ்தான் அரசின் தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல்லா அப்துல்லா நேரில் பார்வையிட இந்தியா வந்துள்ளார்